ஆட்சித்தலைவா்களுடன் மாநில தலைமை செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார்

ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று மாநில தலைமை தோதல் அதிகாரி திரு

ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் இதன்படி சென்னையிலிருந்து காணொலி மூலம் சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை கோவை திருப்பூர் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவா்களுடன் அவா் கலந்தாலோசித்தாா்

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் வருவாய் துறை செயலர் அதுல்ய மிஸ்ரா தமிழக காவல்துறை தலைவர் திரு திரிபாதி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் பிரதமர் பிரதமர் திரு

கோவிட் மேலாண்மைக்காக திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் விநியோகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது கோவிட் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள தொற்றாளர்கள் பயன்பெறும் வகையில் இச்செரிவூட்டிகள் விரைவாக வாங்கப்பட்டு விநியோகிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

இதற்கென நுகர்வோர் விவகார அமைச்சகம் பிறப்பித்துள்ள ஆணை அடுத்த மூன்று மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நெபுலேசா் ஆக்ஸிஜன் செரிவூட்டிகள் ஆகஸிஜன் உற்பத்தி கருவிகள் ஆக்ஸிஜன் உள்ளடக்கிய சிறு குடுவைகள் ஆக்ஸிஜன் உருளைகள் உயிர்காக்கும் உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ உபகரணங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை கோவிட் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கோவிட் தொற்றாளர்களுக்கான ஆக்ஸிஜன் மற்றும் படுக்கை வசதிகள் போதிய அளவில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லலிதா தெரிவித்துள்ளார்

வாக்கு எண்ணிககை தொடர்பான விவரங்கள் அனைத்தும் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

வேட்பாளர்களும் வாக்குச்சாவடி முகவர்களும் ஆர்

இருப்பினும் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வெளியே மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆணையம் கூறியுள்ளது

மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட கருவிகளின் மீது கிருமி நாசினி தெளிக்கப்பட வேண்டும் என்றும் வாக்கு எண்ணும் மையங்களில் கோவிட் வழிகாட்டு விழிப்புணர்வு வாசகங்கள் ஒளிபரப்பப்பட வேண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

வாக்கு எண்ணும் மையம் நாமக்கல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையை ஆட்சித்தலைவர் திரு

பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி றீ வெங்கட பிரியா தெரிவித்துள்ளார்

குழந்தை திருமண விதி மீறலில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டுஇரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் இரண்டு லட்ச ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார்

வேத மந்திரங்கள் முழங்க பக்தி சிரத்தையுடன் குடமுழுக்கு அபிஷேகம் நடைபெற்றது கோவிட் கட்டுபாட்டு விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை

இரவு ஏழரை மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி கேப்பிட்டல்ஸ் கொல்கத்தா நைட்ரைடர்ஸை எதிர்கொள்கிறது